எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் ராணுவத்தின் மருத்துவ கட்டமைப்பை கொரோனா சிவிலியன்களுக்கான கொரோனா சிகிச்சைக்கும் பயன்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார்

ராஜ்நாத் ராணுவத்தின் மருத்துவ கட்டமைப்பை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சிவிலியன்களின் சிகிச்சைக்கும் பயன்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார் ராணுவத்தின் திறன்கள் மற்றும் அடிப்படை ஆதாரங்களையும் சிவிலியன்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அவர் அறிவுறுத்தி உள்ளார் கொரோனா நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சகத்தின் தயார் நிலை குறித்து பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முப்படைகளின் தலைவர்கள் முப்படைகளின் தலைமை தளபதி பாதுகாப்புத் துறைச் செயலர் உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு மற்றும் சிவிலியன் தேவைகளுக்கு கிடைக்கும் ஆக்ளிஜன் அளவை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இக்கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார் அவசரகால கொள்முதலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என அவர் கூறினார் முன்னதாக ராணுவத்தின் தலைமை தளபதி பாதுகாப்புத் துறைச் செயலர் டிஆர்டிஓ உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசினார்

டிக்கெட்டுகள் போதிய அளவில் கிடைப்பதாகவும் நாடு முழுவதும் ரயில்கள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேவைக்கு ஏற்றபடி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதால் புலம் பெயர் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார்

தால்சேர் உர உற்பத்தி ஆலையில் நிலக்கரி வாயு மூலம் தயாரிக்கப்படும் யூரியா உரம் மீதான பிரத்யேக மானியக் கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

புதுச்சேரியில் ஒருவரும் காரைக்காலில் மூவருமாக நால்வர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

அருண் புதுச்சேரியில் கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் ஆட்டோ மற்றும் பேருந்து மூலம் பரிசோதனைக்கு வருவதை தவிர்த்து அரசு வழங்கும் ஆம்புலன்ஸ் வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத் துறை செயலர் திரு டி அருண் கூறி உள்ளார் அறிகுறி இருப்பது நன்கு தெரிந்தும் பொதுவாகனங்களில் பயனிப்பதால் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகரிப்பதாக அவர் சுட்டிக்காட்டி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் ராணுவத்தின் கட்டமைப்பை கொரோனா மருத்துவ சிவிலியன்களுக்கான கொரோனா சிகிச்சைக்கும் பயன்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார்